ஜெய்ஷ் இ முகம்மது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் சர்வதேச தீவிரவாதி என ஐ நா அறிவித்துள்ளதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார்

தமிழக துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக வின் ஒருங்கிணைப்பாளருமான திரு ஒ பன்னீர்செல்வம் மறுத்துள்ளார்

உறுப்பினா்களின் தகுதிநீக்கம் தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுவோம் என்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

தொடங்குகிறது

வென்று முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜெய்ஷ் இ முகம்மது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் சர்வதேச தீவிரவாதி என ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு சா்வதேச அளவில் இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது ஐ நா வின் இந்த முடிவு மிக முக்கியம் வாய்ந்தது என்றும் இதற்கு உதவி செய்த பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா நன்றிக் கடன்பட்டிருப்பதாகவும் ஐ நா விற்கான இந்தியாவின் நிரந்தர துதர் திரு சையத் அக்பருதீன் தெரிவித்துள்ளார்

மசூத் அசாா் சா்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டது தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐ நா விள் இந்த அறிவிப்பை அமெரிக்காவும் வரவேற்றுள்ளது மசூத் அசாருக்கு ஆதரவு தெரிவித்து வந்த சீனா தனது ஆதரவை தற்போது விலக்கிக் கொண்டதையடுத்து அவர் சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அஇஅதிமுக விலிருந்து விலகி தாம் பிஜேபி யில் இணையப்போவதாக வந்த தகவல்களை தமிழக துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக வின் ஒருங்கிணைப்பாளருமான திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளா் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகங்களில் தன்னைக் குறித்து தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தான் பிஜேபி க்கு செல்லவிருப்பதாக வரும் வதந்தியையும் மறுத்துள்ளார் தன்னுயிர் போகும் நாளில் அஇஅதிமுக வின் கொடி போர்த்துவதையே லட்சியமாக கொண்டு வாழ்வதாகவும் அஇஅதிமுக வை விட்டு ஒருபோதும் வெளியேற போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் வாரணாசியில் பிரதம் திரு மோடி மனுதாக்கல் செய்தபோது திரு பன்னீர்செல்வம் கலந்துகொண்டார் வரும் நாட்களில் வெப்பம் அதிகிக்கும் பட்சத்தில் கோடை விடுமுறை முடித்து பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பின்னர் முடிவு எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போது இருக்கக்கூடிய பாடத்திட்டம் மிகவும் கடுமையாக இருப்பதால் அதற்கான பள்ளி நாட்கள் அதிகமாக தேவைப்படுகிறது என்றார் எனவே பள்ளித் திறக்கும் தேதியில் மாற்றங்கள் இருக்குமானால் முதல்வருடன் கலந்தாலோசித்து முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று கூறினார் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் பள்ளிகளில் அனுமதி மறுக்கப்படுமானால் உடனடியாக அதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அதுபோன்ற குற்றச்சாட்டு வரும்பட்சத்தில் பள்ளிக் கல்வி இயக்குநர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதிநீக்கம் தொடர்பாக திமுக நீதிமன்றத்தை நாடும் என்று கட்சித்தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளா் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நடந்து முடிந்த சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக தோல்வியடையும் என்று தகவல் கிடைத்ததை அடுத்து மூன்று சுட்டமன்ற உறுப்பினா்களுக்கு நோட்டஸ் அனுப்பியுள்ளதாக குற்றம்சாட்டியுள்ளாா் இந்த இடைத்தோதல் மூலமாக தமிழகத்தில் ஆட்சிமாற்றம் ஏற்படும் என்றும் திமுக ஆட்சிக்கு வந்தப்பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் பற்றிய நீதிவிசாரணை நடத்தப்படும் என்று அவர் கூறினார்

இந்த தாக்குதலை ஜஹரன் கசீன் தலைமை தாங்கி நடத்தியுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது

கடலூர் விழுப்புரம் திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முயற்சித்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் குற்றம்சாட்டியுள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளா்களை சந்தித்த அவா் தேர்தல் நடைமுறைகள் முடிந்த பிறகு இந்தத் திட்டத்திற்கு எதிராக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார் மூன்று எம் எல் ஏ க்கள் மீது சுட்டப்பேரவைத் தலைவர் கட்சித் தாவல் சுட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருப்பது தவறானது என்று அவர் கூறியுள்ளார்

இத்தொடர்பாக மாணவர்களுக்கு உதவும்பொருட்டு மாவட்டந்தோறும் சேவை மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

அறிவிக்கப்பட்ட ஆவணங்களை கொண்டு மாணவா்கள் எளிதாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இம்முறை கலந்தாய்வை தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் முழுமையாக பொறுப்பேற்று நடத்துகிறது

சென்னையிலிருந்து ஜெய்சிங்

விக்ரம் என்று பெயரிடப்பட்டுள்ள லேண்டர் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது உதகமண்டலத்தில் வருடாந்திர கோடை விழா நேற்று தொடங்கியது தாவரவியல் பூங்காவில் ஒரு மாத காலம் இந்த விழா நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார்

தோட்டக்கலைத் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இன்று ஏற்பாடு செய்திருந்த இந்த விழா ஒருமாதக் காலம் நடைபெற உள்ளது

உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன்

ஃபோனி புயல் நாளை ஒடிசா மாநிலம் பூரி அருகே கடக்கவிருப்பதால் அங்கு முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

துப்பாக்கிச் கடும் வீரர்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் இந்தியாவின் அபூர்வி சண்டேவா முதலிடத்தையும் அஞ்சம் முட்கில் இரண்டாவது இடத்தையும் பிடித்தனா்